அமெரிக்க ந்திய ஏற்பாடுசெய்துள்ளஉச்சிமாநாட்டில் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுஉரையாற்றுகிறார்

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகஅமெரிக்காகுற்றம் சாட்டியுள்ளது

அமெிக்க இந்தியவர்த்தககுழுமம் ஏற்பாடுசெய்துள்ளஉச்சிமாநாட்டில் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுஉரையாற்றுகிறார்

சிறந்தஎதிர்காலத்தைஉருவாக்க இந்தியாவின் கருத்து என்றதவைப்பில் நடைபெறும் இந்தமாநாடுகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெறுகிறது இதில் இந்திய அமெரிக்கஅரசுகளின் கொள்கைமுடிவெடுக்கும் நிபுணர்கள் உயரதிகாரிகள் வர்த்தகத் துறையைச் சேர்ந்தவல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர்

உள்நாட்டிலேயேவடிவமைக்கப்பட்ட மெகாவாட் மின்உற்பத்திசெய்யக்கூடிய இந்தஅனுஉலைஉர்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் சிறந்தமுன்னுதாரணமாகும் என்றுபிரதமா் கூறியுள்ளாா் வருங்காலத்தில் இத்துறையில் மேலும் பலசாதனைகளைஎட்ட இந்தமுன்முயற்சிஉதவும் என்றும் ட்விட்டர் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களவைக்கு புதிதாகதேர்ந்தெடுக்கப்பட்டஉறப்பினர்கள் இன்றுபதவியேற்றுக் கொண்டனர் தமிழகத்திலிருந்துஅஇஅதிமுகசார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டதிரு தம்பிதுரை திரு

முனுசாமி தமிழ் மாநிலகாங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்ததிரு ஜிகேவாசன் ஆகியோர் பதவியேற்றனர் காங்கிரஸ் மூத்ததலைவர் திரு

சுட்டப்பேரவைத் தலைவரின் உத்தரவில் நீதிமன்றம் தலையிடமுடியாதுஎன்றுஉச்சநீதிமன்றத்தில் ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தலைவர் திரு

ஜோஷிமனுதாக்கல் செய்துள்ளார் காங்கிரஸ் சட்டமன்றகட்சிக் கூட்டத்தில் கலந்துகொள்ளாதமுன்னாள் துணைமுதலமைச்சர் திரு

தமதுடத்தரவுக்குடயர்நீதிமன்றம் இடைக்காலதடைவிதித்தகு அரசியல் சுட்டநெருக்கடியைஏற்படுத்தியுள்ளதாகபேரவைத் தலைவர் ஜோஷிகருத்துதெரிவித்திருந்தார் திரு இத்தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்யப்படும் என்றும் நேற்றுஅவர் கூறியிருந்தார்

நாடுமுழுவதும் பல்வேறுமருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்தமருத்துவர்கள் மூத்தமருத்துவநிபுணர்கள் இதில் கலந்துகொண்டு தங்களதுகருத்துக்களைதெரிவிக்கவுள்ளனர்

நோயாளிகளைபராமரிக்கும் போதுமருத்துவர்களுக்குஏற்படும் சந்தேகங்களுக்கு இந்தநிகழ்ச்சியில் கேள்விஎழுப்பினால் அதற்குபதிலளிக்கப்படும் என்றுஎய்ம்ஸ் மருத்துவமனைதெரிவித்துள்ளது

செங்கோட்டையன் கூறியுள்ளார் கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்றுகாலைசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் தேர்தல் நேரத்தில் உடல் ஊனமுற்றவர்கள் வயதாளவர்கள் எளிதாகவாக்களிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படுவதைப் போல் திறனாளிமாணவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்குஅருகில் உள்ளதேர்வு மையங்களில் மாற்றுத் தேர்வெழுதஅனுமதிக்கப்படுவார்கள் என்றுதெரிவித்தார்

உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரை அரசுமருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நோய்த் தொற்றுகண்டறியும் ஆய்வு மையத்தை இன்றுகாலைபார்வையிட்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சில இடங்களில் வீடுகளின் கூரை வரை வெள்ளம் சென்றுகொண்டிருப்பதாகசெய்திகள் தெரிவிக்கின்றன வெள்ளத்தால் ஏராளமானநிலங்களில் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன

நேற்றுபார்வையிட்டுஆய்வு செய்தார் பொதுமக்களையும் சந்தித்துஅவர் ஆறுதல் கூறினார் பாதிக்கப்பட்டமக்களுக்குத் தேவையானஉதவிகளைசெய்துதருமாறுஅதிகாரிகளுக்குஅவர் உத்தரவிட்டார்

லண்டனில் நேற்றசெய்தியாளர்களிடம் பேசியஅமெரிக்கவெளியுறவுத் துறைஅமைச்சர் திரு மைக் பாம்பியோ சீனாஉட்படஉலகில் உள்ளஅனைத்துநாடுகளும் சர்வதேசவிதிமுறைகளைபின்பற்றிநடக்கவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டார்

மும்பையில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஐபிஎல் தலைவர் திரு பிரஜேஸ் பட்டேல் இதனைத் தெரிவித்தார் இந்தப் போட்டிகுறித்துவிரைவில் ஐபிஎல் நிர்வாகக் குழு கூடி ஆலோசிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்காவின் அலாஸ்காவில் இன்றுகாலைநிலநடுக்கம் ஏற்பட்டது